பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் விருதுகளை வழங்கினார் ஹரியானாவில் பத்து ஆயூஷ் சுகாதார மையங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார்

வெவ்வேறு மொழிகளைப் பேசும் மக்களை ஒன்றுபடுத்தும் பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டுமென்று மனோரமா செய்தி நிறுவனத்தின் மாநாட்டில் பேசுகையில் பிரதமா் கேட்டுக் கொண்டார்

பதிவேட்டில் தங்கள் பெயர் இருப்பதை சிி பார்த்துக் கொள்ள அம்மாநில அரசு தேவையான வசதிகளை செய்துள்ளது

வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் யோகா கலையை பிரபலப்படுத்தவும் மேம்படுத்தவும் சிறப்பாள பங்களிப்பை ஆற்றியவா்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விருதுகளை வழங்கினார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி உரையாற்றிய பிரதமர் ஆயூஷ் மற்றும் போகா இரண்டுமே இந்திய மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இரண்டு துண்களாக விளங்கி வருகின்றன என்றார் இயற்கை மருத்துவமே வாழ்க்கை முறை என்று மகாத்மா காந்தி கூறியதையும் பிரதமா் நினைவு கூர்ந்தார் ஆயூர்வேத சிகிச்சை யோகா பயிற்சி ஆகியவற்றுக்கு இந்தியா பழங்காலத்திலிருந்தே முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் யோகா மற்றும் ஆயூர்வேத மருத்துவத்தை முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை தாம் எப்போதும் வரவேற்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் கொச்சியில் இன்று நடைபெற்ற மலையாள மனோரமா செய்தி நிறுவனத்தின் மாநாட்டில் புத்தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமா் மக்களை ஒன்றுபடுத்தும் நடவடிக்கையில் ஊடகங்கள் முக்கிய பங்களிப்பு வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் நாம் கனவிலும் கண்டிராதபடி ரயில் நிலையங்களில்கூட மக்கள் ஒருவருக்கொருவா் வை பை மூலம் தொடர்பு கொள்வதை தற்போது காண முடிகிறுத என்றார் ஒளிவுமறைவற்ற தன்மை என்பது இன்று அனைவராலும் பேசுப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார்

நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு ஒன்றரை கோடி வீடுகளை மின்னல் வேகத்தில் அரசு கட்டிக் கொடுத்துள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் தேசிய குடியுரிமை பதிவேடு இறுதிப்பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் அதில் இடம்பெறாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அஸ்ஸாம் அரசு அறிவித்துள்ளது அகில இந்திய வானொலியின் உரைக்கோவை நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலர் திரு குமார் சஞ்ஜய் கிருஷ்ணா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் குடியுரிமை பதிவேடு வெளியிடப்படுவதைபொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினாள் மக்களின் நல்லெண்ணத்தை ஊக்குவிக்கும் வகையில் அந்தந்த வட்டார தலைவர்களின் கருத்தை மாவட்ட நிர்வாகங்கள் சேகித்தள்ளன என்றும் பெயர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் நடுவர்மன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவாகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மத்திய அரசு பிறப்பித்த திவால் சட்ட நெறிமுறைகள் இதற்கு பேருதவியாக இருந்தன என்றும் இதன் காரணமாக வங்கிகளிடம் வாங்கிய கடனை வசூலிப்பது அதிகித்துள்ளது என்றும் ரிசா்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களை போக்கும் வகையில் பேஸ் புக் டுவிட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது மத்தியில் பிஜேபி தலைமையிலான நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்தியப் பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி கண்டுள்ளது என்று உள்தறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை விரைவில் ஏழு கோடியை எட்டும் என அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார்

பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி யில் சேர பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் பிஜேபி யின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டார்

இந்த தொகை காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார் ஒவ்வொரு மாநிலமும் வன விரிவாக்கத்திற்கு ஒதுக்கீடு செய்த தொகையை அதிகரிக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த தொகை வன விரிவாக்க நிதி சுட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி பயன்படுத்தப்படவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காடு வளர்ப்பு நீர்ப்பிடிப்பு பகுதி மேம்பாடு வள விலங்குகள் பாதுகாப்பு காட்டுத்தீ பரவாமல் தடுப்பது மண்வளபாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளுக்கும் இந்த தொகை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த பணிகள் செம்மையாக நடைபெறுகிறதா என்பது நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் வீடியோ படங்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறினார் தமிழகத்தில் நோய் தடுப்பு திட்டங்களை மேலும் செம்மைப்படுத்திட ஏதுவாக லண்டனை சேர்ந்த நிறுவனத்துடன் மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அரசுமுறை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேற்று லண்டனில் இதற்கான அறிக்கை கையெழுத்தானது டெங்கு மலேரியா போன்ற நோய்களை ஏற்படுத்தும் கொகக்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மற்றும் அவற்றை கையாளுவதற்கான வழிமுறைகள் குறித்து அந்த நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு இது வகை செய்யும் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது லண்டன் கிங்ஸ் மருத்துவமனையின் கிளைகளை தமிழகத்தில் தொடங்குவதற்கான ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்விலையில் கையெழுத்திடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமுதாய வனொலிக்காக மத்திய தொலைத்தொடர்புத்துறை மேலும் இரண்டு அலைவரிசைகளை ஒதுக்கியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற சமுதாய வானொலியின் ஏழாவது தேசிய மாநாட்டில் நிறைவுரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித்கரே இதனைத் தெரிவித்தார்

சமுதாய வானொலிகளின் களையும் பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அதன் மூலம் குறைகள் பெறப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய திரு அமித்கரே மாவட்டந்தோறும் கமுதாய வானொலிகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைக்கும் என்றார்

உலக கோப்பை தப்பாக்கி கடும் போட்டியில் இந்தியா நேற்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது

உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்உஸ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது கிங்ஸ்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டி குறித்த நேரடி வா்ணணையை அகில இந்திய வானொவி எப் எம் பண்பலை மற்றும் ராஜதானி அலைவரிசைகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிபரப்புகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் தோனி இடம்பெறவில்லை ஹர்திக் பாண்டியா அணியில் மீண்டும் இடம்பெற்றுள்ளார்

நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது